இயல்புநிலை திரும்புகிறது

விரிவுபடுத்தப்பட்டுள்ளது

விவசாயிகளின் வருவாயை இருமடங்காக உயர்த்துவது குறித்த பரிந்துரைகளை செயல்படுத்த உயரதிகார அமைப்பை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது

வகை செய்யும் மசோதாவுக்கு அமெரிக்க செனட் சபை ஒப்புதல்

இந்திய அணி நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மும்பையில் கடந்த நான்கு நாட்களாக கொட்டித்தீர்த்த மழையால் ஏற்பட்ட வெள்ளம் வடியத்தொடங்கியுள்ளதை அடுத்து அங்கு இயல்புநிலை திரும்பிக் கொண்டிருக்கிறது

மழையால் ரயில் போக்குவரத்து மற்றும் விமான சேவை பாதிக்கப்பட்டது பல்வேறு விமானங்கள் வேறு பகுதிகளுக்கு திருப்பி விடப்பட்டன விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கிஸான் கிரெடிட் கார்டு வசதியை மீனவர்கள் மற்றும் கால்நடை வள்ப்பு விவசாயிகளுக்கு மத்திய அரசு விரிவுபடுத்தியுள்ளது மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சா் திரு பிரதாப் சந்திர சாரங்கி இதனை தெரிவித்துள்ளார் மீனவர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போரின் தொழில் தேவைகளுக்கு இந்த கிரெடிட் கார்டு வசதி பயன்படும் என்று அமைச்சர் கூறினார்

விவசாயிகளின் வருமானத்தை இருமடங்காக உயர்த்துவது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை கண்காணிக்கவும் செயல்படுத்தவும் மத்திய அரசு உயரதிகார அமைப்பு ஒன்றை உருவாக்கியுள்ளது மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது மத்திய விவசாய துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் இத்தகவலை தெரிவித்தார் அமைச்சரகங்களுக்கு இடையிலான குழு விவசாயிகளின் வருமானத்தை இரு மடங்காக உயர்த்துவது குறித்த தனது அறிக்கையை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அரசிடம் வழங்கியதாக அவர் கூறினார் விவசாய சந்தை சீர்திருத்தங்கள் விலை ஆதரவு முறை விவசாயத்திற்கான இடுபொருள் விலையை குறைப்பது மண்வளம் பாசன மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அந்தக் குழு அறிக்கையில் வலியுறுத்தியிருப்பதாக திரு தோமர் கூறினார்

மக்களவையில் இந்த மசோதா ஏற்கனவே நிறைவேறிய நிலையில் மாநிலங்களவையிலும் இன்று நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதன் மூலம் ஹோமியோபதி மத்தியக் குமுவின் ஆளுநர்களின் பதவிக்காலம் இரண்டாண்டாக அதிகரிக்கப்படும் தற்போது இந்த பதவிக்காலம் ஒராண்டாக உள்ளது

மசோதா தொடர்பாக மாநிலங்களவையில் நடந்த விவாதத்திற்கு பதிலளித்த மத்திய ஆயுஷ் துறை அமைச்சள் திரு புரீபத் யெஸ்ஸோ நாயக் இந்த குழு மாற்றியமைக்கப்படும் வரை பிரசித்தி பெற்ற ஹோமியோபதி மருத்துவர்கள் மற்றும் தகுதிவாய்ந்த நிர்வாகிகளை கொண்டு செயல்படும் என்று கூறினார்

மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட இது தொடர்பான பிரச்சினைக்கு பதிலளித்த மத்திய சமூக நீதி துறை அமைச்சா் திரு தாவா்சந்த் கெலாட் உத்தரட்பிரதேச அரசின் நடவடிக்கை சியானது அல்ல என்று குறிப்பிட்டார் இந்த நடவடிக்கைக்கு என விதிமுறைகள் உள்ளதாகவும் பட்டியலில் சமுதாயத்தினரை சேர்க்கும் உரிமை நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

இஸ்ரேல் தென்கொரியா போன்ற நாடுகளை போல இந்தியாவுக்கும் இதன் மூலம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தீவிரவாத தடுப்பு கடத்தல் தடுப்பு கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்களில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்த சுட்டம் வகை செய்யும் கறப்புப்பண தடுப்பு சட்டத்தில் திருத்தங்களை பணமசோதா மூலம் மேற்கொள்ளப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ஜெயராம் ரமேஷ் தாக்கல் செய்த வழக்கில் பதில் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கறுப்புப்பண தடை சட்டத்தில் சில திருத்தங்களை பணமசோதா மூலம் மேற்கொண்டது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என முன்னாள் மத்திய அமைச்சரான திரு ஜெயராம் ரமேஷ் தமது மனுவில் குறிப்பிட்டிருந்தார்

பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வாரணாசியில் வரும் சனிக்கிழமை துவக்கி வைக்கிறார் புதுதில்லியில் நாடாளுமன்ற நூலகக் கட்டிடத்தில் இன்று நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினா்கள் கூட்டத்திற்கு பின்னா் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சா் திரு பிரகலாத் ஜோஷி இதனை தெரிவித்தார்

நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு தவறாமல் வருவது அவசியம் என்று குறிப்பிட்டர் நாடாளுமன்றம் பல்வேறு விஷயங்கள் குறித்து கற்றுக்கொள்வதற்கு பெரும் வாய்ப்பாக அமையும் பல்கலைக்கழகம் என்று அவர் குறிப்பிட்டார் அரசின் சாதனைகள் மக்களை சென்றடைவது முக்கியம் என்று கூறிய பிரதமர் தங்களது தொகுதிக்கு பட்ஜெட்டில் என்ன கிடைத்தள்ளது என்பது பற்றி அனைத்து உறுப்பினர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்

வுக்கான இந்திய துதின் நிரந்தர துணை பிரதிநிதி திரு

நாகராஜ நாயுடு இதனை தெரிவிக்குள்ளார் இந்த முகமையின் தற்போதைய நிதிநிலை கவலையளிப்பதாக உள்ளது என்றும் அதற்குரிய நிதி வழங்குவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய அரசு இந்த ஆண்டு தனது நிதியுதவியை நான்கு மடங்காக உயர்த்தியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் ஏற்றுமதியை ஊக்குவிக்க வரும் பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்று இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது இந்த கூட்டமைப்பின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வேலைவாய்ப்பு சார்ந்த வருமானவரி பலன்கள் கிடைப்பதையும் சந்தைப்படுத்துதலுக்கான நிதியம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு முதலீடுகளுக்கான வரியையும் வர்த்தக வரியையும் குறைக்க வேண்டும் என்றும் கூட்டமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது மேலும் மூலதனப் பொருட்கள் மீதான சுங்கவரியை குறைப்பது வணிக துறைக்கு அதிக நிதி ஒதுக்குவது போன்றவையும் அவசியம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்றுமதி துறையில் கூடுதல் வேலைவாய்ப்பை வழங்கும் நிறுவனங்களுக்கு வருமான வரிச்சலுகையை அளிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கையில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளின் கருத்துக்களையும் தமிழக சட்டப்பேரவையின் உணர்வுகளையும் கருத்தில் கொண்டு மாநில அரசு முடிவெடுக்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் சுட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அவர் ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலேயே இதுபற்றிய முடிவு மேற்கொள்ளப்படும் என்றார் முன்னதாக இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு

சதவீத இடஒதுக்கீட்டில் எந்த சமரசமும் கூடாது என்றும் திரு

உலகக்கோப்பை தொடரில் தற்போது அதிக ரன்களை குவித்த வீரராக திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது